அஜித் டோவல் இந்தியா பெரிய சக்தியாக உருவெடுக்க உலக அளவில் போட்டியிடும் பொருளாதாரம் அவசியம் என்று கூறியுள்ளார்

சத்தீஷ்கட் முதல்கட்ட தேர்தலில் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாள்

பிரெஞ்ச் ஒபள் பேட்மின்டன் போட்டியில் இன்று கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிச் சுற்றில் விளையாடுகின்றனர் இனிவிரிவான செய்திகள் இந்தியா பெரிய நாடாக உருவெடுக்க வேண்டும் என்றால் அதன் பொருளாதாரம் உலக அளவில் போட்டியிடும் திறன்கொண்டதாக அமைய வேண்டும் என்று தேசிய பாதகாப்பு ஆலோசகர் திரு அஜித் டோவல் கூறியுள்ளார் புத்தில்லியில் நேற்று அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்திருந்த சர்தார் பட்டேல் நினைவு சொற்பொழிவை அவர் நிகழ்த்தினார் இந்தியா தொழில்நுட்ப ரீதியில் முன்னணி பெற்றால்தான் அது பெரிய சக்தியாக மாற இயலும் என்றார் இப்போதைய நிலையில் அரசின் டிஜிட்டல் தொழில்நுட்ப திட்டம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது என்று கூறினார்

வலு குறைந்த கூட்டணி ஆட்சி இந்தியாவுக்கு நல்லதல்ல என்றும் தனியாா் துறை வலுப்பெற்றால் அன்றி இந்தியா வளம்பெற முடியாது என்றார் நாடு மக்கள் பிரதிநிதிகள் ஏற்படுத்திய சட்டத்தினால் நிர்வகிக்கப்படுவதால் சுட்டத்தின் ஆட்சி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதால் இந்தியா மென்மையான அதிகாரம் கொண்டதாக இருக்க இயலாது என்று கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் நாட்டன் ஒருமைப்பாட்டுக்கு சர்தார் பட்டேல் எப்போதும் நினைவுகூறப்படுவார் என்றார் பிரசார் பாரதி தலைவர் டாக்டர் ஏ சூரிய பிரகாஷ் நிகழ்ச்சியில் பேசுகையில் சர்தார் பட்டேல் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போன்றோரின் நினைவாக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் அகில இந்திய வானொலிக்கு பாராட்டுத் தெரிவித்தாா்

இதனிடையே பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள கிரீரி பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் அங்கு பதங்கியிருந்த தீவிரவாதிகளுக்குமிடையே நேற்று அதிகாலை நடந்த தப்பாக்கிச் சண்டையில் இரண்டு லஷ்கர் ஏ தொய்பா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இவர்களை அடையாளம் காணும் பணியும் நடைபெற்று வருகிறது

இந்த குற்றப்பத்திரிகையில் திரு சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது பட்டயக் கணக்காளர் திரு பாஸ்கர் ராமன் ஆகியோரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது திரு சிதம்பரம் கறுப்பு பணத்தை மாற்றியதாக குற்றம்சாட்டப்பட்டுள்ளது

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகாய் நீதிபதிகள் திரு எஸ் கே கவுல் திரு கே எம் ஜோசப் ஆகியோரை கொண்ட அமா்வு திரு வர்மாவின் மனுவை விசாரிக்க உள்ளது சிபிஐ சிறப்பு இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானா உள்ளிட்ட சிபிஐ அதிகாரிகள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வுக் குழு அமைக்கவேண்டும் என கோரி தொண்டு நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்துள்ள மனுவையும் சேர்த்து அமர்வு விசாரணை நடத்துகிறது சிபிஐ இயக்குனர் திரு அலோக் குமார் வாமாவும் சிறப்பு இயக்குனர் திரு ராகேஷ் அஸ்தானாவும் ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டு கூறியதையடுத்து விடுப்பில் செல்லுமாறு உத்தரவிடப்பட்டது கேரள ஆளுநர் திரு பி சதாசிவம் நேற்று மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்தார் சபரிமலை கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபடலாம் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து கேரளாவில் ஏற்பட்ட வன்முறை சும்பவங்கள் பின்னணியில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து ஆளுநர் உள்துறை அமைச்சருடன் விவாதித்தார்

ஜப்பான் பிரதமர் திரு ஸின்ஷோ அபே உடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார் பாதுகாப்பு மற்றும் மண்டல பிரச்னைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என தெரிகிறது இந்தோ பசிபிக் மண்டலத்தின் ஒத்துழைப்பு முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று திரு கோகலே கூறினாள் கூட்டத்திற்குபின் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமா் திரு மோடி ஃபியூஜி மலையின் அடிவாரத்தில் உள்ள யாமனாஷி மாகாணத்திற்கு சென்ற பின்னர் டோக்கியோவில் சமுதாய நிகழ்ச்சியிலும் உரையாற்றுவார் பல்வேறு வாத்தக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமா் வாத்தக அமைப்பில் உரையாற்றுகிறாா் சத்தீஷ்கட் சட்டப்பேரவை தேர்தலின் முதற் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மலுக்களை விலக்கிக்கொள்ள இன்று கடைசி நாளாகும்

இம்மாநில இரண்டாம் கட்ட தேர்தல் குறித்த அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது

அதற்கு அடுத்த நாள் வேட்பு மனு பரிசீலனை நடைபெறம்

இஸ்ரோ நான்கு தொலைதொடர்பு செயற்கை கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி அதிக அளவு டேட்டா இணைப்புகளை ஊரக மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு வழங்க இஸ்ரோ தயாராக உள்ளது என்று கூறினார்

புதுதில்லியில் நேற்று வெளியான அரசு செய்தி குறிப்பு இதை தெரிவிக்கிறது பொது சேவையில் புதுமை படைப்பு தன்மையை கொண்டாடும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது பொது துறையில் ஆளுகை மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்களிக்கும் அரசுகளுக்கும் அமைப்புகளுக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆஸ்கார் போட்டி படமான வில்லேஜ் ராக்ஸ்டார்ஸ் திரைப்படம் அசாம் மாநில கலைப்படைப்பிற்கு மிகச்சிறந்த அத்தாட்சி என்று அசாம் முதலமைச்சா திரு சாபானந்த சோனோவால் கூறியிருக்கிறார் குவஹாத்தியில் நேற்று இரண்டாவது குவஹாத்தி சர்வதேச திரைப்பட விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த திரைப்படம் அசாம் மக்களின் கலைத் திறனை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய சாதனை என்று கூறினா் இந்த திரைப்படம் பிரம்மபுத்திரா மற்றும் பாரக் பள்ளத்தாக்குகளின் மிக அழகான இயற்கையை காட்சிப்படுத்துவதாக அவர் கூறினார் பிரெஞ்ச் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் இன்று காலிறுதிப் போட்டியில் விளையாடுகின்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்த்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா சீன தாய்பேயின் டாய் ட்சூ இங் ஐ எதிர்கொள்கிறார்

ஆடவர் இரட்டையர் போட்டியில் இந்திய இணைகள் சத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி மனு அட்ரி ஸ்மீத் ரெட்டி ஆகியன ஒன்றை ஒன்று எதிர்த்து விளையாடுகின்றன